ராம்நாத் கோவிந்த் இன்று அடிக்கல் நாட்டினார்

சோராம்தங்கா இன்று பதவி ஏற்றார்

எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் உள்ள கெவாடியா வில் புதிய அதிநவீன ரயில் நிலையம் அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் இப்புதிய ரயில் நிலையம் அண்மையில் நிறுவப்பட்ட பிரம்மாண்டமான ஒற்றுமை சிலையை அகல ரயில் பாதையின் மூலம் நாட்டின் இதர பகுதிகளுடன் இணைக்கக் கூடியதாக அமையும்

முன்னதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் சர்தார் வல்லப்பாய் பட்டேலின் பிரம்மாண்ட சிலையான ஒற்றுமையின் சிலையை நேரில் சென்று பார்த்தார் சிலையை சுற்றி அமைந்துள்ள பூம்பள்ளத்தாக்கு ஒற்றுமைச் சுவர் மற்றும் அருங்காட்சியகம் மற்றும் கண்காட்சிக் கூடங்களையும் அவர் பார்வையிட்டார்

குஜராத் ஆளுனர் திரு கோலி முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி ரயில்வே அமைச்சர் திரு பீயுஷ் கோயல் ஆகியோரும் நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர் பிரதமர் திரு

இவ்வைந்து இடங்களிலும் பிரதமரின் கட்அவுட் டுடன் செல்ஃபி எடுத்துக்கொள்ளவும் பொது மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்கொடை அளிக்கவும் மாநில பிஜேபி சார்பில் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன மிசோராம் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக மிசோ தேசிய முன்னணியின் தலைவர் திரு சோராம்தங்கா இன்று பதவி ஏற்றுள்ளார் அய்ஸ்வா வில் இன்று பிற்பகல் நடைபெற்ற விழாவில் மிசோராம் ஆளுனர் திரு கும்மணம் ராஜசேகரன் புதிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார்

சோராம்தங்கா தலைமையிலான புதிய அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக திரு

ராஜஸ்தா னில் அடுத்த அரசை அமைக்க ஆளுனர் திரு கல்யாண்சிங் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு

அசோக் கெலோட் வரும் திங்கட்கிழமை பதவி ஏற்பார் என எதிர்பார்க்கப் படுகிறது முதலமைச்சருடன் துணை முதலமைச்சராக திரு சச்சின் பைலட் பதவி ஏற்பார் சட்டீஸ்கர் சட்டமன்றத் தேர்தலில் வெற்றிபெற்ற காங்கிரஸ் அம்மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் யார் என்பதை இன்று மாலை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப் படுகிறது கட்சியின் மாநிலத் தலைவர்கள் புதுடில்லி யில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி யைச் சந்தித்த பின்னர் இன்று மாலை ராய்ப்பூர் திரும்புகிறார்கள் அதன்பின்னர் நடைபெற உள்ள காங்கிரஸ் சட்டமன்றக் குழுவின் கூட்டத்தில் புதிய முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப் படுவார் எனத் தெரிகிறது

தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க தேசிய பசுமைத் தீர்ப்பாயம் வெளியிட்டுள்ள உத்தரவை ஆட்சேபித்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்யும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் அவர் இதைத் தெரிவித்தார் முன்னதாக தமிழக அரசால் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதை ஆட்சேபித்து ஆலை உரிமையாளர்கள் தாக்கல் செய்த மனு தேசிய பசுமைத் தீர்ப்பாயத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது உரிய நோட்டீஸ் கொடுக்காமல் ஆலை மூடப்பட்டது இயற்கை நீதிக்கு எதிரானது என்றும் ஆலையை மீண்டும் திறக்க தேவையான உரிமங்களை மாநில மாசுக் கட்டுப்பாட்டு வாரியம் வழங்கவேண்டும் என்றும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டது

ஆயினும் ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாகத் வாய்ப்பில்லை என்பதால் போராட்டத்தைத் தூண்டும் கிறக்க வகையிலான செய்திகளை சமூக ஊடகங்களில் பரப்ப வேண்டாம் என மக்களைக் கேட்டுக்கொள்வதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார் தூத்துக்குடி யில் ஸ்டெர்லைட் ஆலை உட்பட நகர் முழுவதிலும் போலீஸ் பாதுகாப்பு வலுப்படுத்தப் பட்டுள்ளது

புதுவை வருவாய் துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் இன்று இதுகுறித்து ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சுப்ரமண்யேஸ்வர ராவ் வுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஏனாம் மக்களின் உயிரையும் உடமைகளையும் பாதுகாக்க தேவையான எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப் பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் கடலுக்குள் செல்லவேண்டாம் என அறிவுறுத்தப் பட்டுள்ளதாகவும் கூறினார் ஏனா மைச் சேர்ந்த அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் புயல் தொடர்பான நடவடிக்கைகளைப் பார்வையிட ஏற்கனவே ஏனா மிற்கு விரைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி பகுதிக்கு புயல் எச்சரிக்கை இல்லை என்றாலும் இங்கும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக திரு ஷாஜஹான் கூறினார்

இதன் காரணமாக இன்றும் நாளையும் வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒருசில இடங்களில் மழையும் ஓரிரு இடங்களில் கன மழையும் இருக்கலாம் என எதிர்பார்க்கப் படுகிறது வங்கக் கடலின் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்குப் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்லவேண்டாம் என்றும் ஏற்கனவெ ஆழ்கடலுக்குள் சென்றுள்ள மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பவேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

ஏனா மில் இன்று பிற்பகல் முதலே பலத்த காற்று வீசி வருவதாகவும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இன்று வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டதாகவும் எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார் இன்று சர்தார் வல்லப்பாய் பட்டேல் நினைவு நாளை ஒட்டி புதுவை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் வழக்கறிஞரும் அரசியல் சாணக்கியரும் இந்திய தேசிய காங்கிரசின் மூத்த தலைவருமான சர்தார் வல்லப்பாய் பட்டேல் நாட்டின் சுதந்திரப் போராட்டத்தில் முக்கியப் பங்கேற்று இந்தியக் குடியரசின் நிறுவனத் தந்தையாக திகர்ந்தவர் என்று ட்விட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் புதுவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியனர் இன்று பல்வேறு இடங்களில் சாலை மறியலில் ஈடுபட்டு கைதாயினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு

திருமாவளவ னை விமர்சித்துப் பேசியதற்காக பிஜேபி தேசியச் செயலர் திரு

சீனா வின் குவாங்சு நகரில் நடைபெறும் உலக பேட்மின்டன் கூட்டமைப்பின் உலகச் சுற்றுலா இறுதிப்போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் பி வி சிந்து தகுதி பெற்றுள்ளார் தாய்லாந்து வீராங்கனை ரட்சனோக் இன்டானோ னை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் நாளை நடைபெற உள்ள இறுதிப்போட்டியில் ஜப்பானிய வீராங்கனை நோசோமி ஒக்குஹரா வுடன் அவர் மோதுவார் ஆடவர் பிரிவில் இன்று நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா வின் சமீர் வர்மா சீனா வின் ஷி யுக்கி யுடன் மோதுகிறார் மாணவர்கள் மீது பாடங்களைத் திணிப்பதை விட மாணவர்களிடையே சாதகமாக விளைவுகளை ஏற்படுத்தும் கல்வி முறைக்கே அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் கூறியுள்ளார் இன்று பனாஜி யில் கோவா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் புதுமையாக்க முயற்சிகளே நீடித்த வளர்ச்சியுடன் கூடிய எதிர்காலத்திற்கு அடிப்படை என்றும் எல்லாத் துறைகளிலும் புதுமையான கருத்துக்களைப் புகுத்துவதில் பன்னெடுங்காலமாகவே முன்னணியில் இருந்து வரும் இந்தியா இனி புதுமையாக்கத்தில் உலகத் தலைமைக்கு உயர வேண்டும் என்றும் கூறினார்